தமிழகத்தில் மருத்துவப்படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழையின் அளவு அணைகளின் நீர் இருப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இத்தகவலை தெரிவித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார்

சிறப்பு பொது விநியோகத்ததிட்டத்தின்கீழ பாமாயில் மற்றும் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தடையின்றி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் கூறினார்

சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவுத்துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர்

வளர்மதி தெரிவித்துள்ளார்

தொழிலாளர் நல நநிதி செலுத்தும் தொழிலாளர்கள் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் வழங்கப்படும் இறுதிச்சடங்கு உதவித்தொகை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

்பர் கபில் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறைமீதான மானிய கோரிக்கைக்கு இன்று பதிலளித்துப் பேசியஅவர்

சேலம் வேலூர் திருச்சி

பர் கபில் வெளியிட்டார்

மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் எம் பி பி எஸ் மற்றும் பி டி எஸ் மருத்துவப்பட்டப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது

சந்திரசூட் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தது இந்தஆண்டு பாதுகாப்பு முன்னதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தநிலையில் அனுமின் கழகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க இதற்கான உத்தரவு நீட்டிக்கபபட்டுள்ளது

தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர்

மாவட்டச் செப்திகள் சென்னை அண்ணாசாலை தலைமை அஞ்சலகத்தின் சேவை நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது